வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்படவுள்ளது

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார்

வீழ்த்தி நடப்பு சாம்பியன் ரபேல் நடால் மீண்டும் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார்

புதுதில்லியில் நேற்று செய்தியார்களிடம் பேசிய துணைத் தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹாஇத்தேர்தலில் பெண்களும் மூத்த குடிமக்களும் அதிக அளவில் வாக்களித்ததாக கூறினார் ஒருசில வன்முறை சம்பவங்கள் தவிர தேர்தல் பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களின்படி

இதுதவிர புதுதில்வி சாந்தினி சவுக் மக்களவை தொகுதியில் நேற்று மறு வாக்குப் பதிவு நடைபெற்றது மேலும்

வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

மக்களவை தேர்தலில் தங்களது வாக்குரிமைனய செலுத்திய அனைத்து வாக்காளர்களுக்கும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் பெண்கள் மாற்றுத் திறனாளி வாக்காளர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கக தேர்தல் ஆணையர்கள் துணைத் தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அனைத்து பார்வையாளர்கள் உள்ளிட்ட தேர்தல் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஜரு சில சம்பவங்கள் தவிர மக்களவை தேர்தல் அமைதியான முறையில் கதரந்திரமாகவும் நேர்மையாகவும் உரிய நெறிமுறைகளின் படி நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகைகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள் தேர்தலின்போது மிக முக்கிய பங்காற்றியதற்காக தமது நன்றிகளை உரித்தாக்குவதாக திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார்

மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியாகியுள்ள பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் மத்தியில் மீண்டும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

எனினும் சில தொலைக்காட்சிகள் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அறுதிபெரும்பான்மைக்கு குறைவான தொகுதிகளே கிடைக்கும் என கணித்துள்ளன

தொழில் துறையினர்

கம்பெனி சட்டத்தின்படி இந்த இணையதளம் மூலமாகவே சம்பந்தப்பட்ட துறையில் அனைத்து விவரங்களும் தாக்கல் செய்யப்படுகிறது

அமலாக்க நடவடிக்கைள் மற்றும் தாக்கல் செய்யப்படும் கணக்குகளை கண்காணிப்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக தாளியங்கி முறையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின்போது அரசியல் தலைவர்கள் தரம் தாழ்ந்த அரசியல் விவாதங்களில் ஈடுபட்டது குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கப்ய நாயுடு கவலை தெரிவித்துள்ளா் பொது மக்களின் பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிவாக தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்களில் ஈடுபட்டது வருந்தத் தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் கோஸ்டாரிக்க பல்கலைக்கழகம் சார்பில் அண்மையில் தமக்கு அமைதிக்கான கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்தை ஒட்டி நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியல் வாதிகள் தாங்கள் போட்டியாளர்கள் மட்டும் தான் எதிரிகள் அல்ல என்பதை நினைவில் கொன்டு அவதறான முறையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் இது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் போன்ற முக்கிய பதவிகள் மற்றும் இதர மக்கள் பிரதிநிகளை மதிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொது மக்களும் தங்களது பிரதிநிதிகளை அவர்களது நடத்தை செயல்பாடு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான திறமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக்கொண்டார்

இந்திய கடற்படை சார்பில் ஐ என் எஸ் கொல்கத்தா மற்றும் என் எஸ் சக்தி ஆகிய கப்பல்கள் சிங்கப்பூர் கடற்படையுடன் இணைந்து இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய கடற்படை சார்பில் புதுதில்லியில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வாஷிங்டனிள் நலனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் ஈராளை அழித்து விடப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக அந்நாட்டு பிரதமர் திரு ஸ்காட் மாரிசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்தாலியன் ஒப்பன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் நாட்டின் ரபேல் நாடால் மீண்டும் வென்றுள்ளார்

மகளில் பிரிவில் செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவா சாம்பின் பட்டத்தை வென்றுள்ளாா்

இன்று நடைபெறும் தொடக்க சுற்று போட்டிகளை தொடர்ந்து நாளை காலிறுதி மற்றும் அரையிறுதி ஆட்டங்களும் நடைபெறும்